காவிரி டெல்டா பாசன பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அஇஅதிமுக நீர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் தொடங்குகிறது குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அரசியல் வாபத்திற்காக குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஹங்கேரியில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா பட்டம் வென்றார் காவிரி டெல்டா பாசன பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன முதலமைச்சரின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக காவிரி டெல்டா விவசாயிகளின் எதிர்காலம் இந்த அறிவிப்பின் மூலம் ஒளிமயமாக உருவாகும் என்று கூறியுள்ளார் விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்படுகிறது என்பதை இந்த அறிவிப்பு வெளிப்படுத்தியுள்ளதாக த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார் முதலமைச்சரின் அறிவிப்பு சுட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தும் முதலமைச்சரின் அறிவிப்பினை வரவேற்றுள்ளார் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு இது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என நாகை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர்

செகண்ட்ஸ் முதல்வர் எடப்பாடி திட்டத்தை அறிவித்ததற்கு மிகவும் நன்றி இத்திட்டம் வரவேற்கத்தக்கது மேலும் இதனால் டெல்டா பகுதி விவசாயிகள் நிறைய நன்மைகள் அடைவார்கள் இந்த திட்டத்தை சட்டசபைல வந்து வாய்மொழியாக சொல்லாமல் எழுத்து மூலமாக உடனடியாக இயற்ற நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம்

தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளும் இந்த அறிவிப்பு குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டனர்

செகண்ட்ஸ் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டாவை தமிழக அரசு அறிவித்திருக்கிறதை விவசாயிகள் நாங்கள் வரவேற்கிறோம் இந்த அறிவிப்புங்கறது உழவர்களுக்கு மட்டும் வயிற்றுல பால்வாக்கற அறிவிப்பல்ல உழவுத் தொழிலுக்கு வயிற்றுல பால்வாக்கற ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு அமல்படுத்தப்பட்டால் இந்த அறிவிப்பு சுட்டமாக்கப்பட்டால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நெற்களஞ்சியமாக காவிரி டெல்டாவ நாங்க மாற்றிகாட்டுவோம்

காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது வரவேற்கத்தக்கதா இருக்கு இது உண்மையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல இதுவந்து சட்டமாக நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியோட ஒப்புதலைப் பெற்று அரசிதழ்ல வெளியிடுவதோடு அப்டோதுதான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக டெல்டா மாவட்டம் என்பது இருக்கும் கற்றுக்குழல் பாதுகாக்கப்படும் நிலத்தடி நீர் மட்டம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கறது இன்னிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகளும் முதலமைச்சரின் அறிவிட்பினை வரவேற்றுள்ளனர்

செகண்ட்ஸ் திருவாரூர் மாவட்டம் பாமனி என்ற ஊரிலிருந்து விவசாயி டி ஜீவானந்தம் பேசுகிறேன் இன்று எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் அதாவது டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அதற்கு தளிச்சுட்டம் இயற்றுவதாக அறிவித்திருக்கிறார் தமிழக அரசு இது மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது எங்களுடைய விவசாயிகளுடைய அச்சம் நீங்கிவிட்டது இதற்கு உறுதணையாக இருந்த தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் விவசாயிகள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்

உள்கட்சி தேர்தல் மட்டுமின்றி இதர தேர்தல்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் இந்த ஆவோசனை கூட்டத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் அவைத்தலைவர் திரு ஈமதுசூதனன் துணை ஒருங்கிணைபபாளர்கள் திரு வைத்திலிங்கம் திரு கே பி முனுசாமி உள்ளிட்ட நீர்வாகிகள் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை கட்சி நீர்வாகிகளுக்கு வழங்குகின்றனர்

சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான பணிகளுக்கும் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியல் வாபத்திற்காக குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக போராட்டங்களை நடத்தி வருவதாக பிஜேபி தேசிய செயலர் திரு ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதர எதிர்க்கட்சிகளும் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே செயல்படுவதாக குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இயக்கம் இன்று தொடங்குகிறது

வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடும் வகையில் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலுசேர்க்கும் வகையில் இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது

கொரோனா வைரஸினால் புதிதாக யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கிய அரசு தெரிவித்துள்ளது

ஈரான் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியபோதிலும் அதனை புவி வட்டப்பாதையில் நிலை நிறுத்தும் முயற்சியில் தோல்வி அடைந்தது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ரயில் பாதை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

ஆஸ்கர் திரைப்பட விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சற்று முன் தொடங்கியது

தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் நேற்று நடைபெற்ற குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் வருண் கபூர் தோல்வி அடைந்தார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை பெங்களுரு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் பெங்களுரு அணி பட்டம் வென்றது தேசிய மகளிர் ஹாக்கி சேம்பியன் போட்டியில் ஹரியானா அணி கோப்பையை வென்றது